தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தினம் இன்றுகொண்டாடப்பட்டது

மூலம் தீர்வுகாணஇந்தியாவிரும்புவதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

முன்னாள் தலைவர் மகேந்திரசிங் தோணியின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது

திருவாரூர் மற்றும் தஞ்சைமாவட்டங்களில் மாட்டுப் பொங்கலைவிவசாயிகள் மட்டுமன்றிபொதுமக்களும் விமரிசையாககொண்டாடியதாகளமதுசெய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்

பொங்கல் பண்டிகையையொட்டிதமிழர்களின் வீரவிளையாட்டான ஜல்லிக்கட்டுபோட்டிகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்றவருகின்றன

இந்நாளைபொட்டிமக்கள் அதிகமாககூடும் இடங்களில் பாதுகா்பபு அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னைமெரினாகடற்கரையில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் பாதுகாப்புப் பணியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டகாவல் துறையினா் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா் நாளையதினம் மெரினாகடலில் மக்கள் குளிப்பதற்குதடைவிதிக்கப்பட்டுள்ளது குதிரைப்படைவீரர்கள் ரோந்தபணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சிசி டி விகேமராக்கள் மூலம் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றுகாவல்துறைதெரிவித்துள்ளது அவசரமருத்துவஉதவிக்குஆம்புலன்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன சென்னைகின்டி வண்டலூர் உயிரியல் பூங்காஉள்ளிட்டபல்வேறுகற்றுவாதலங்களுக்குமாநகரபோக்குவரத்துக் கழகம் சிறப்பு பேருந்துகளை இயக்கஏற்பாடுசெய்துள்ளது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தினம் இன்றுகொண்டாடப்பட்டது இந்நாளைபொட்டிகுடியரசுத் துணைத் தலைவர் திருவெங்கையாநாயுடு விடுத்துள்ளசெய்தியில் திருக்குறள் எல்லாகாலத்திற்கும் பொருத்தமாகஉள்ளதுஎன்றுகுறிப்பிட்டுள்ளார் வாழ்க்கையில் நல்வழியில் செல்வதற்குமனிதகுலத்திற்குவழிகாட்டுதவாகதிருக்குறள் விளங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார்

இந்நாளையொட்டி சென்னைமெரீனாகடற்கரையில் உள்ளதிருவள்ளூவர் சிலைக்குமாநிலஅமைச்சர்கள் திருஜெயக்குமார் திருபாண்டியராஜன் ஆகியோர் இன்றுமாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தினர்

இந்நாளையொட்டிமாநிலம் முழுவதும் பல்வேறுநிகழ்ச்சிகள் நடைபெற்றன நாகைமாவட்டம் செண்பகராயநல்லூரில் ஆறு அடிஉயரத்தில் அமைக்கப்பட்ட புதியதிருவள்ளுவர் சிலை இன்றுதிறக்கப்பட்டதாகளமதுசெய்தியாளா் தெரிவிக்கிறாா்

கொச்சியில் இன்றநடைபெற்றள்வதேசகருத்தரங்கில் காணொலிகாட்சி மூலம் உரையாற்றியபிரதம் சா்ச்சைகளுக்குதீர்வுகாணவெளிப்படையானபேச்சுக்கள் நடத்துவதுஅவசியம் என்றுதெரிவித்தாா் பல்வேறுதரப்பினரின் கருத்துக்களைகேட்டறிந்துதீர்வு காண்பது இந்தியா்களின் அன்றாடவாழ்க்கையின் நடைமுறைஎன்றும் அவர் குறிப்பிட்டார் சுவாமிவிவேகானந்தரின் சிந்தனைகள் சர்வதேசஅளவில் மாபெரும் வரவேற்பைபெற்றுள்ளதைகட்டிக்காட்டியபிரதம் யோகாபயிற்சியைபின்பற்றுவதன் மூவம் வாழ்வில் காணப்படும் மனஅழுத்தத்தைகுறைக்க முடியும் என்றார் இதனால் உயர் பதவிவகிப்பவர்கள் ஆக்கப்பூர்வமானநடவடிக்கைகளில் எளிதில் ஈடுபட முடியும் என்றுபிரதமர் தெரிவித்தார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஐக்கிய ஜனதாதள் கட்சியுடன் பிஜேபி இணைந்தபோட்டியிடும் என்றுஅக்கட்சியின் தலைவரும் மத்தியஅமைச்சருமானதிருஅமித்ஷா கூறியுள்ளார் பீகாரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசியஅவர் கூட்டணிவலுவாகஉள்ளதாகவும் இதில் சந்தேகம் எழக் தேவையில்லைஎன்றும் குறிப்பிட்டார்

இந்நாளையாட்டிலோயர்கேம்பில் உள்ளமணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளபென்னிகுவிக்கின் உருவச்சிலைக்குதுணைமுதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் அரசுஅதிகாரிகள் மற்றும் ஏராளமானமக்கள் மலர்தூவிமரியாதைசெலுத்தினர்

வயதுக்குஉட்பட்டோருக்கானகூடைப்பந்துமுதல் கற்றுஆட்டத்தில் தமிழ்நாடு அஸ்ஸாமைவென்று

மெல்போ்னில் நடைபெற்றுவரும் ஆஸ்திரேலியஆப்பன் டென்னிஸ் தகுதிச் சுற்றின் முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்னேஸ் குணேஸ்வரன் வெற்றிபெற்றுளளாா் இந்தியகிரிக்கெட் கட்டுப்பாட்டுவாரியத்தின் வருடாந்திரலப்பந்தப் பட்டியலிலிருந்து இந்தியஅணியின் முன்னாள் தலைவர் மகேந்திரசிங் தோணியின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது

தற்போதையஅணித்தலைவர் வீராட்கோலி ரோஹித் சா்மாமற்றும் பூம்ரா வின் பெயர்கள் ஏ ப்ளஸ் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன

ராஜ்கோட்டில் பகல் இரவு ஆட்டமாகநடைபெறும் இப்போட்டிபிற்பகல் ஒன்றைமணிக்குதொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்தபோட்டியில் சென்னைஅணி இன்றுஒருங்கிணைந்தவடகிழக்குஅணியைஎதிர்கொள்கிறது